தேதிவரை நீடிக்கும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது

அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா்

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆவோசனைக் கூட்டத்தில் கட்டுப்பாடுகளை தளாத்துவது தொடா்பாக ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட வல்லுநா்குழு அளித்த பரிந்துரைகள் கவனமாக ஆராயப்பட்டு இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பணிகள் மற்றும் சேவைகளுக்கு ஏற்கனவே அரசால் அளிக்கப்பட்ட விதிவிலக்கு தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது நோய்த்தொற்று மேலும் பரவுவதை தடுக்க தொடர்ந்து கடும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டியிருப்பதால் ஊரடங்கு தளாவுகள் அறிவிக்கப்படவில்லை என்றும் நோய்த்தொற்றின் தன்மயை மீண்டும் ஆராய்ந்து வல்லுநா்குழு அளிக்கும் ஆலோசனையின்படி நிலைமைக்கு ஏற்றார்போல் தகுந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் சற்று முன் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டா்

நோய்த்தொற்று கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் தளா்வுகள் இருக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு முழுவதுமாக கடைபிடிக்கபடுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

துறைமுகங்கள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதிக்கான உள்நாட்டு கண்டெய்னர் போக்குவரத்து சுங்கவரி மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கான முகவர் பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

மேலும் மத்திய அரசு அனுமதி அளித்த பணிகளைத் தவிர பிற பணிகள் நடைபெறவில்லை என்பதை மாநில மற்றும் யூனியன் அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிற செயல்பாடுகளைப் பொறுத்தவரை ஊரடங்கு உத்தரவு கடுமையாகப் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

இத்தொடர்பாக முதலமைச்சா் இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாதிக்கப்பட்ட மீளவர்களின் குடும்பத்தினர் இது தொடர்பாக தம்மிடம் முறையிட்டு வருவதாகவும் வெளிநாட்டு மண்ணில் தங்களது குடும்ப உறுப்பினா்கள் போதிய உணவு மற்றும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் சிரமப்படுவதாக தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் நேரடியாக நடவடிக்கை எடுத்து அவா்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் விரைவில் இந்தியா திருப்புவதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்றும் முதலமைக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு முடிந்த பிறகு இதற்கான தேர்வுக்கால அட்டவணை வெளியிடப்படும் என்றும் கூறினார்

செல்லுா் ராஜூ தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று பேட்டரி மூலம் இயங்கும் நூறு கிருமிநாசினி கைத்தெளிப்பான் கருவிகளை பயன்பாட்டுக்கு வழங்கிய பின் செய்தியாளா்களிடம் அவா் பேசினாா்

இந்த இக்கட்டான சூழலில் இந்த தொகை தங்கள் குடும்ப செலவுக்கு உதவியதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

பிரதாப் இன்று பார்வையிட்டார்

ஸ்டாலின் அறிக்கை மக்கள் நலன் காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவாகளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா்

அஇஅதிமுக வின் செய்தி தொடர்பாளராக திரு வா புகழேந்தி நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்குள்ளது